ராஜ்நாத் சிங் பெற்றுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பிரான்ஸ் நாட்டுக்குச் சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மக்ரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு தொடர்பான உறவுகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது இந்திய பிரான்ஸ் பாதுகாப்பு தொடர்பான உறவை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது இந்த பேச்சுவார்த்தையின் போது திரு ராஜ்நாத் சிங் பிரான்சை பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் முக்கிய கூட்டாளி எனக் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையே இடையேயான பாதுகாப்பு தொடர்பான விரிவான ஒரு பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இன்றைய நிகழ்வு அமைந்தது என இந்திய பாதுகாப்புச் செயலர் திரு அஜய்குமார் தெரிவித்தார் முன்னதாக திரு ராஜ்நாத் சிங் பிரான்ஸ் நாட்டின் ஆயுதப்படை அமைச்சர் திரு புளோரன்ஸ் பார்லியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தைக்குப் பிறகு திரு ராஜ்நாத் சிங் போர்டியப்ஸ் நகருக்குச் சென்றார் அங்கு அவர் ரபேல் போர் விமானம் தயாரிக்கும் நிறுவனத்தை பார்வையிட்டார் பின்னர் இந்தியா கொள்முதல் செய்துள்ள ரபேல் போர் விமானங்களின் முதலாவது விமானத்தை திரு ராஜ்நாத் சிங் பெற்றுக்கொண்டார் தசரா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அவர் நடைபெற்ற ஆயுதபூஜையிலும் பங்கேற்கிறார்

இதை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள விமானப்படைத் தளங்களில் இந்த தினம் கொண்டாடப்பட்டது முக்கிய நிகழ்ச்சி டெல்லி அருகே உள்ள கிண்டண் விமான நிலையத்தில் நடைபெற்றது இதில் விமானப்படை தலைமை தளபதி ராகேஷ்குமார் சிங் பதோரியா பங்கேற்றார் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கொண்டாட்டங்களைப் பார்வையிட்டார் பல்வேறு வகை படை விமானங்களும் விமானப்படை வீர்ரர்களின் அணிவகுப்பும் விழாவின் முக்கிய அம்சமாகத் திகழ்ந்தன பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்திய விமானப்படை அதிகாரிகள் இன்று நடைபெற்ற விமானப்படை அணிவகுப்பில் பங்கேற்றனர் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் மிக் போர் விமானத்தைச் செலுத்தி இந்த அணிவகுப்பில் பங்கேற்றார் விழாவில் பேசிய விமானப்படை தலைமை தளபதி இந்திய வான் எல்லையை காப்பதில் விமானப் படைக்குள்ள உறுதிப்பாட்டை தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் விமானப்படை தினத்தை ஒட்டி விமானப்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முன்னதாக டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் முப்படைத் தளபதிகளும் தங்களது அஞ்சலியை செலுத்தினர் மேகாதாதுவின் குறுக்கே அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த ஜுலை மாதத்திலேயே அனுமதி தர மறுத்துவிட்டதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வெற்றித் திருநாளாம் விஜயதசமி இன்று நாடு முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் கலை கல்வி தொழில் தொடங்குவது வெற்றியை அளிக்கும் என்பதால் பொதுமக்கள் உரிய தொழில் தொடங்கவும் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கவும் உகந்த நாளாகக் கொண்டாடுகின்றனர் விஜயதசமியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவரும் வளமும் நலமும் பெற வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இவ்விழா நாட்டிற்கு அமைதியும் நல்லிணக்கமும் கொண்டு சேர்க்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் விஜயதசமியை ஒட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று நிறைவடைகிறது

இன்று சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியும் திருச்சிவிகையில் பெருமாள் வீதியுலாவும் நடைபெற்றது

புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழையை எதிர் கொள்வதற்கான ஆயத்த நிலையை உறுதி செய்யும் பொருட்டு ஆலோசனைக் கூட்டம் வருவாய்த் துறைச் செயலர் டாக்டர் கே அருண் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் புதுவை அரசின் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர்

மின் கம்பங்கள் மேல்நிலை மின் கடத்திகள் மற்றும் சந்திப்பெட்டி போன்றவை முறையாகப் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் மின் கம்பிகள் மரக்கிளைகளுக்கு ஊடே சென்றால் பாதுகாப்பு கருதி கிளைகளை வெட்டிவிட வேண்டும் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஆபத்தான நிலையில் உள்ள விளம்பரப் பலகை மற்றும் பதாகைகளை அகற்ற பொதுப் பணித் துறையும் உள்ளாட்சித் துறையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது உயிர் காக்கும் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மழைக் காலத்தில் நோய்கள் பரவுவதை தடுத்து முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது

நரேந்திரமோடி முயற்சி செய்து வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

பேச்சு சுதந்திரத்தை பறிக்க பிஜேபி அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் கொலைக் குற்றம் சாட்டப்பட்ட இந்திராணி முகர்ஜி தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரம் சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதாகக் கூறினார் புதுச்சேரியில் ஆட்சி மாற்றம் வரும் என்று குறைந்த எண்ணிக்கையில் எம்எல்ஏ க்களைக் கொண்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி தொடர்ந்து கூறி வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் நெல்லிதோப்பு இடைத் தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் அவர் இதையே கூறினார் என்ற முதலமைச்சர் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத் தேர்தலில் அவரின் நெருங்கிய உறவினர் தோற்கடிக்கப் பட்டதைச் சுட்டிக் காட்டினார் தனது கட்சியில் இருந்து உறுப்பினர்கள் வெளியேறுவதை தடுக்கவே திரு ரங்கசாமி இவ்வாறு கூறுவதாக திரு நாராயணசாமி குறிப்பிட்டார்

ஞானப்பிரகாசம் நகரில் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கரை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டினார் மக்கள் நலத் திட்டம் ஒன்று கூட செயல்படுத்தப்பட வில்லை என்று அவர் கூறினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு

அன்பழகன் காங்கிரசுக்கு எம்எல்ஏக்கள் பலம் அதிகம் இருந்தும் முதலமைச்சர் பயத்துடன் காணப்படுகிறார் என்றார் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

ஜான்குமாரை தகுதி நீக்கம் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்தை பாரதீய ஜனதா கட்சியின் புதுச்சேரி கிளை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக கட்சியின் மாநிலத் தலைவர் திரு

சுவாமிநாதன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் பொதுக் கட்டிடமான கம்பன் கலையரங்கத்தில் நடத்திய கருத்தரங்கத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிரதமருக்கு எதிராக கருத்துக்கள் கூறினார் என்றும் கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்தார் எனவும் திரு சுவாமிநாதன் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்